சுமித்ரா மஹாஜன் இன்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் மக்கள் பிரதிநிதிகளுக்கான நடத்தை விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் அறிவிக்க வேண்டுமென்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு

முறையான வினியோகத்தின் மூலம் உணவு விரயத்தைத் தவிர்க்க இயலும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

டாக்டர் கிரண்பேடி யைத் திரும்பப் பெற வலியுறுத்தி நாடாளுமன்றம் முன்பு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் போராட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் திகுரு நாராயணசாமி கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் தற்போது ஆளும் கட்சிக்கும் எதிர் கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் போக்கு காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது குறித்து மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் இன்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அவையில் உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிடுவதை திருமதி மஹாஜன் கண்டித்துள்ளார் மக்களவையில் தொடர்ந்து ஏற்படும் கூச்சல் குழப்பம் காரணமாக அவையின் கண்ணியம் பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் கூச்சல் குழப்பம் காரணமாக பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து அவையில் விவாதிக்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார் இன்றைய கூட்டத்தில் காங்கிஸ் கட்சியைச் சேர்ந்த திரு மல்லிகார்ஜுன கார்கே அஇஅதிமுக வைச் சேர்ந்த திரு

சி வேணுகோபால் மற்றும் பிஜு ஜனதாதள் திரிணமூல் காங்கிரஸ் மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோம ரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதற்கிடையே நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றும் கூச்சல் குழப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டது மாநிலங்களவையில் மேகதாது மற்றும் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சனைகளைக் கிளப்பி எதிர் கட்சிகள் அமளியில் ஈடபட்டன இதன் காரணமாக அவையில் அமளி ஏற்பட்டது இதையடுத்து அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப் பட்டன

நாடாளுமன்ற மக்களவையில் இன்று எதிர் கட்சிகளின் பலத்த கூச்சல் குழப்பத்திற்கு இடையே மத்திய அரசு நடப்பு நிதி ஆண்டிற்கான பல்வேறு துறைகளுக்கு உரிய துணை மானியக் கோரிக்கைகளை அறிமுகப்படுத்தியது

அருண்ஜெய்ட்லி இந்த துணை மானியக் கோரிக்கைகளை அறிமுகம் செய்தார்

மக்கள் பிரதிநிதிகளுக்கு நடத்தை நெறிமுறைகளை அரசியல் கட்சிகள் அறிவிக்கவேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் அவர் இன்று புதுடில்லி யில சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழக மாணவர் பேரவை உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் இதைத் தெரிவித்தார் மக்கள் பிரதிநிதிகள் ஏழை எளிய மக்கள் மற்றும் வறியவர்களின் பிரச்சனைகளை புரந்து கொள்ளுதல் அவசியம் என்றார் அவர் சட்டப்பேரவைகளின் நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்துவது எந்த விதத்திலும் நன்மை பயக்காது என்றார் நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் சட்டப்பேரவைகளில்ள விவாதங்கள் அமையவேண்டியது அவசியம் என்றும் திரு வெங்கைய நாயுடு கூறினார் இந்தியா வை வலுமிக்க நாடாக உருவாக்குவதில் இளைஞர்கள் குறிப்பாக மாணவர்கள் ஆர்வம் காட்டவேண்டும் என்று அவர் கூறினார்

வெங்கைய நாயுடு கேட்டுக்கொண்டார் நாட்டில் உள்ள பழங்குடியின மக்கள் வாழும் பகுதிகளில் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகள் திறக்கப்படும் என மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓராம் தெரிவித்துள்ளார்

நவோதயா வித்யாயாலயா பள்ளிகளைப் போன்ற சிறப்பு வசதிகளைக் கொண்டதாக இந்த ஏகலைவா பள்ளிகள் இருக்கும் என்று அவர் கூறினார் உள்ளூர் கலை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான பயிற்சியுடன் விளையாட்டு உள்ளிட்டு இதர திறன் மேம்பாட்டு வசதிகளும் இந்தப் பள்ளிகளில் இடம்பெறும் என்று அவர் கூறினார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதாகவும் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்றத் தேர்தலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் போட்டியிடும் என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார் இன்று புதுடில்லி யில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதைத் தெரிவித்தார்

தேசிய ஜனநாயகக் கூட்டணி வரும் நாடாளுமன்றத் தேர்தலை பிரதமர் திரு மோடி தலைமையில் சந்திக்கும் என்றார் முறையான வினியோகத்தின் மூலம் உணவு விரயத்தைத் தவிர்க்க இயலும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதுடில்லி யில் இன்று அகில இந்திய உணவு பதப்படுத்தும் சங்கத்தினர் நடத்திய பவள விழா கொண்டாட்டத்தில் பேசுகையில் குடியரசுத் தலைவர் இதைத் தெரிவித்தார் உணவு தானியத்தை முறையாக பகிர்ந்து அளிப்பதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு உரிய பங்கு கிடைக்கும் என்றார் அவர் நம் நாட்டில் அறுவடைக்குப் பின்னர் விரயமாகும் உணவு தானியம் ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது என்றும் அதைத் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கவேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் விவசாயிகளுக்கும் சந்தைகளுக்கும் இடையே உணவு பதப்படுத்தல் தொழில் ஒரு முக்கியப் பாலமாக செயல்பட வேண்டும் என்ற அவர் இதன் மூலம் விவசாயிகளும் நுகர்வோரும் பயன் அடைய முடியும் என்றார் விவசாய உற்பத்திப் பொருட்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரமாகும் என்று தெரிவித்த குடியரசுத் தலைவர் சர்வதேச அளவில் ஒரு பெரிய சவாலாகத் திகழும் உணவு விரயம் பிரச்சனையைக் கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை அவசியம் என்றார் புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி புதுடில்லி யில் நாடாளுமன்றம் முன்பு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் போராட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் துணைநிலை ஆளுனர் புதுவை ஒரு யூனியன் பிரதேசம் என்பதால் தமக்கு அதிக அதிகாரம் இருப்பதாகக் கூறி நிர்வாகப் பணிகளில் தலையிடுவதாக அவர் குற்றம் சாட்டினார் புதுவை நியமன எம்எல்ஏ க்கள் தொடர்பாக நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நாராயணசாமி இதைக் கூறினார் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுஆய்வு செய்யும் மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாகக் கூறினார் பிஜேபி நியமன உறுப்பினர்கள் கொல்லைப்புறமாக சட்டப்பேரவைக்குக் கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நேற்றைய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் புதுவை அரசுக்கு மத்திய அரசு அளித்துவந்த நிதி குறைக்கப் பட்டிருப்பதைக் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப் பட்டிருப்பதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார்

துணைநிலை ஆளுனரின் நடவடிக்கைகள் மக்கள் நலனை பாதிப்பதோடு நலத்திட்ட செயல்பாட்டையும் முடக்குவதாக அவர் தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற அனைத்துக்கட்சி கூட்டத்தில் நிறைளவேற்றப்பட்ட இத்தீர்மானங்களுக்கு எதிர்கட்சித் தலைவர்கள் தங்களது ஆதரவைத் தெரிவித்துள்ளதாகவும் திரு நாராயணசாமி கூறினார் நாட்டில் உள்ள அனைத்து எதிர் கட்சிகளும் இணைந்திருப்பதால் வரும் நாடாளுமன்றத் தேர்தலில் பெரிய மாற்றம் ஏற்படும் என்றார் அவர் அத்தகைய மாற்றம் ஏற்பட்டால் புதுவைக்கு நல்லது நடக்கும் என்றும் திரு நாராயணசாமி கூறினார் அரசுத் துறைகள் ஆதி திராவிடர் சமூகத்தினருக்கான சிறப்புக் கூறுகள் திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் நிதியை முறையாக செலவிட வேண்டியது அவசியம் என்று புதுவை சமூகநலத் துறை அமைச்சர் திரு

இவ்விஷயத்தில் அரசுத் துறைகள் கூடுதல் கவனம் செலுத்தவேண்டும் என்று அவர் இன்று சிறப்புக் கூறுகள் திட்ட நிதி பயன்பாடு குறித்து ஆய்வுக்கூட்டத்தில் பேசுகையில் கூறினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலர் நிதித்துறைச் செயலர் மற்றும் சமூகநலத் துறை செயலர்கள் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் கலந்துகொண்டனர்

குடிமைப் பொருட்கள் வழங்கு துறை கூட்டுறவத் துறை இந்திய மருத்துவமுறைத் துறை ஆகிய துறைகள் சிறப்புக் கூறுகள் திட்ட நிதியில் இருந்து இதுவரை எதுவும் செலவு செய்யாதது கண்டுபிடிக்கப் பட்டது

துணைநிலை ஆளுனரின் செயல்பாடுகள் புதுவையின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகக் கூறி அதையும் கண்டித்து இவர்கள் கோஷங்களை எழுப்பினர்

இது தொடர்பான வழக்கு ஒன்றில் ஆஜராகிய மத்திய அரசு வழக்கறிஞர் இதைத் தெரிவித்தார்

வங்கி ஊழியர்கள் நாளை வேலைநிறுத்தம் மேற்கொள்ள உள்ளனர் சம்பள ஒப்பந்தம் வங்கிகள் இணைப்கைபை கைவிடுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி அதிகாரிகள் நாடு முழுவதும் நாளை வேலைநிறத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர் நாளை வேலைநிறுத்தம் காரணமாகவும் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை காரணமானவும்

இந்தத் தொடர் வங்கிச்சேவைகள் முடக்கம் காரணமாக ஏடிஎம் களில் போதுமான பணம் நிரப்பி வைக்குமாறு பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

இன் என்ற இணைய தளத்தின் மூலமோ அல்லது பிரதமரின் செயலி மூலமோ தெரிவிக்கலாம்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தை கூச்சல் குழப்பமின்றி அமைதியாக நடத்துவது குறித்து மக்களவைத் தலைவர் திருகுமதி சுமித்ரா மஹாஜன் இன்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார்

முறையான வினியோகத்தின் மூலம் உணவு விரயத்தைத் தவிர்க்க இயலும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

டாக்டர் கிரண்பேடி யைத் திரும்பப் பெற வலியுறுத்தி நாடாளுமன்றம் முன்பு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் போராட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் திகுரு நாராயணசாமி கூறியுள்ளார்